ஏற்பாடுகளும் தலைநகர் டெல்லியில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன

கொண்டனர்

தமிழகத்தின் குடிநீர் தட்டுப்பாட்டை களைவதற்கான வழிமுறைகள் குறிக்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

ஜீவன்நெடுஞ்செழியன் இணைகள் இன்று களமிறங்குகின்றன

ஜே பியின் திரு

குடியரசுதலைவர் மாளிகையில் தர்பார் மண்டபத்தில் நடைபெறும் வண்ணமிகு நிகழ்ச்சியில் குடியரசுதலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அவருக்கு பதவி பிரமாணமும் இரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார்

பிரதமரின் பதவியேற்பு நிகழ்ச்சியில் பிம்ஸ்டெக் வங்காள விரிகுடா ஒத்துழைப்பு நாடுகளான பங்களாதேஷ் மியான்மர் இலங்கை தாய்லாந்து நேபாளம் பூட்டான் நாட்டுத் தலைவர்கள் பங்கேற்கின்றனர்

இது தவிர அனைத்து மாநில ஆளுநர்களுக்கும் முதலமைச்சர்களுக்கும் இதில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது தமிழகம் சார்பில் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் ஆகியோர் பதவியேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்றனர் காங்கிரஸ் அஇஅதிமுக திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு தேசிய மற்றும் மாநில கட்சித் தலைவர்களுக்கும் இதில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது

ஜே பி

தலைநகர் புவனேஷ்வர் இட்கோ கண்காட்சித் திடலில் நடைபெற்ற வண்ணமிகு நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு கணேஷிலால் அவருக்கு பதவி பிரமாணமும் இரகசியகாப்பு பிரமாணமும் செய்து வைத்தார்

முதன்முறையாக திரு பட்நாயக் பொது மைதானத்தில் பதவியேற்றார்

நவீன் பட்நாயக்கிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார் ஒடிஷா மாநில வளர்ச்சிக்காக மத்திய அரசு உரிய ஒத்துழைப்பை திரு

ஜே

அம்மாநில ஆளுநர் திரு

மிஸ்ரா அவருக்கு பதவிப்பிரமாணம் இரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார் பதவியேற்பு நிகழ்ச்சியில் வடகிழக்கு மாநிலங்களான அஸாம் நாகாலாந்து மணிப்பூர் திரிபுரா மேகாலயா மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்றனர்

கிழக்கு கடற்படை தளபதியாக இதுவரை பணியாற்றி வந்த கரம்பீர் சிங் நாளை அப்பணியிலிருந்து விடுவிக்கப்படுகிறார் கிழக்கு கடற்படை தளபதியாக வைஸ் அட்மிரல் அதுல்குமார் ஜெயின் நாளை பதவியேற்கிறார்

உச்சவரம்பு எதுவும் கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது

சரக்கு சேவைவரி செலுத்தாதவர்களை கைது செய்ய ஜி

பிரிவிற்கு அதிகாரம் அளிப்பது குறித்து ஆய்வு செய்ய உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது

தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அமர்வு திரு கார்த்தி சிதம்பரம் தமது தொகுதியில் கவனம் செலுத்துமாறு அறிவுறுத்தியுள்ளது

பழனிச்சாமி தலைமையில் சென்னையில் இன்று ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது

பன்னீர் செல்வம் அமைச்சர்கள் திரு

வேலுமணி திரு ஜெயக்குமார் திரு செங்கோட்டையன் திரு தங்கமணி மற்றும் பொதுப்பணித்துறை உயரதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் குடிநீர் தட்டுப்பாட்டை களைவது தொடர்பான வழிமுறைகள் குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்பட்டது முன்னதாக குடிநீர் தட்டுப்பாடு பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வுகாண நிலுவையில் உள்ள கடல்நீரை குடிநீராக்கும் திட்டங்கள் போர்க்கால அடிப்படையில் நிறைவேற்றப்பட வேண்டும் என் தி மு க தலைவர் திரு

க ஸ்டாலின் வலியுறுத்தி இருந்தார்

கோவிந்தசாமி பரமக்குடி தனி சதன் பிரபாகர் அரூர் வே சம்பத்குமார் சோளிங்கர் கோ சம்பத் விளாத்திகுளம் பி சின்னப்பன் நிலக்கோட்டை தனி எஸ் தேன்மொழி மானாமதுரை தனி எஸ்

முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி துணை முதலமைச்சர் திரு

முன்னதாக தி மு க

இதனிடையே கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு வசந்த் குமார் தமது நாங்குநேரி சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார்

ஜே பி

சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய புறக்கணிக்கப்படவில்லை என்றும் பி ஜே

தமிழகத்திற்கு சாதகமாக திட்டங்கள் இல்லையெனில் மறுபரிசீலனை செய்யப்படும் என அவர் கூறினார்

லியாண்டர்பயஸ் திவிஜ்சரண் ஜீவன்நெடுஞ்செழியன் இணைகள் இரட்டையர் போட்டிகளில் இன்று களமிறங்குகின்றனர் மகளிர் ஒற்றையர் பிரிவில் நவோமி ஒசாகா சைமோனா ஹாலப் பும் ஆடவர் பிரிவில் டெல் போட்ரோ

லண்டன் ஓவலில் நாளை நடைபெறும் முதல் போட்டியில் இங்கிலாந்து தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது